தொழிலாளர்களுக்கான சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார்

எடப்பாடி கே

மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆத்ம நிர்பார் உத்தரப்பிரதேஷ் ரோஜ்கார் அபியான் என்ற புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர் தேசிய ஊரடங்கால் வேலையிழந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள சூழ்நிலையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார்

உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிராமங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் க்ரிஷி விஞ்யான் கேந்திரங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் உள்ளுர் தொழில்முனைவேரை ஊக்குவித்தல் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் நிறுவனங்கள் உடனான கூட்டமைப்புகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர்

இக்கூட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் குறித்தும் சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடனுதவிகள் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் மாவட்டத்தில் நோய் தொற்று தொடர்பாக எடுக்கப்பட்ட கடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசிய முதலமைச்சர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக எடுத்துரைத்தார்

நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு மற்றும் பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதன்மூலம் ஆய்வு முடிவுகளை அரை மணிநேரத்தில் அறிந்துகொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அரசு வெளியிட்டுள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

கன்வில்கர் தினேஷ் மகேஸ்வரி சஞ்ஜீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான அனுமதியை வழங்கியது

மேலும் ஒன்று அல்லது இரண்டு பாடங்கள் தேர்வு எழுதியவர்களுக்கு அகமதிப்பீடு மற்றும் செயல்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளது தேர்வு முடிவுகள் அடுத்தமாதம் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இம்மையத்தை இன்று பார்வையிட்டு பேசிய அவர் அம்பத்தூரில் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் ஐந்தாயிரம் படுக்கைகள் கொண்ட பராமரிப்பு மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் நாள்தோறும் சராசரியாக பத்தாயிரம் பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார்

ககன் தீப் சிங் பேடி தலைமையில் இன்றுமாலை ஆய்வுக்கூட்டம் நடைபெற உள்ளது முன்னதாக கங்கனங்குப்பம் சோதனைசாவடி ஆல் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக பத்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது